நரேந்திர மோடி இன்று புதுடில்லி யில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி பயிலரங்கின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார்

அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் நிலவரங்கள் குறித்து உயர்நிலைக் கூட்டம் நடத்தியுள்ளார்

கிரண்பேடி இன்று துப்ராயப்பேட் கடற்கரை மேம்பாட்டுப் பணிகளை மீண்டும் வார இறுதி ஆய்வு செய்தார்

நாராயணசாமி இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தினார்

நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் பொதுநலன் தொடர்பான பிரச்சனைகளில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக புதிய எம்பி க்கள் மக்களுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து இப்பயிலரங்கில் எடுத்துக் கூறப்பட்டது பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இப்பயிலரங்கில் உரையறாற்றினர் நமோ ஆப் மொபைல் செயலி மற்றும் சமூக ஊடகங்களின் பயன்பாடு தொடர்பாக சிறப்பு அமர்வு ஒன்றும் இப்பயிலரங்கில் இடம்பெற்றது பாட்னா பல்கலை கழக மைய நூலகத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு இன்று தொடக்கி வைத்தார் பாட்னா பல்கலைக்கழகம் சமூக மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் இப்பல்கலைக்கழகத்தின் மைய நூலகத்தில் உள்ள பழமையான கையெழுத்துப் பிரதிகள் எதிர்கால சந்ததியினருக்கு மிகப் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் வளமான ஒரு நூலகம் அறிவுக் கோவில் என்று குடியரசுத் துணைத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கேரான் எல்லைப் பகுதியில் நேற்று மாலை இந்திய நிலைகளைத் தாக்கி இந்தியாவிற்குள் ஊடுருவ பாகிஸ்தானின் எல்லை செயல்பாட்டு குழுத் தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் முறியடித்ததைத் தொடர்ந்து எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டருகே இறந்து கிடக்கும் ஐந்து முதல் ஏழு தீவிரவாதிகளின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் எடுத்துச் செல்லலாம் என இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் இதுவரை பதில் அளிக்கவில்லை

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடில்லி யில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் டோவல் உள்துறைச் செயலர் திரு ராஜீவ் கௌபா உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுடன் உயர்நிலைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் ஜம்மு காஷ்மீர் நிலவரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப் பட்டதாகத் தெரிகிறது புது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் பணிபுரியும் உள்ளுறை மருத்துவர்கள் இன்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த னுடன் நடத்திய சந்திப்பைத் தொடர்ந்து தங்களின் வேலை நிறுத்தப் போராட்டத்தை விலக்கிக் கொண்டுள்ளனர் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இந்த சந்திப்பின் போது தேசிய மருத்துவ ஆணைய மசோதா பற்றிய டாக்டர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார்

மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று கட்சித் தலைவர் பதவியிலிருந்து திரு ராகுல் காந்தி விலகியதைத் தொடர்ந்து மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலமுறை கூடிப் பேசிய பின்னரும் புதிய தலைவர் யார் என்பது குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை உத்தரப் பிரதேசத்தில் உன்னாவ் பாலியல் பலாத்கார சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அன்மையில் நேர்ந்த கார் விபத்து பற்றிய வழக்கில் தொடர்புடைய பலருக்கு சொந்தமான இடங்களில் இன்று சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் தற்போது சீத்தாபூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் செங்க ருக்குச் சொந்தமான வீடு மற்றும் இதர இடங்களும் இதில் அடங்கும் லக்னோ உன்னாவ் பாண்டா மற்றும் பதேபூர் மாவட்டங்களில் இந்த அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே கார் விபத்தில் காயம் அடைந்த சிறுமி மோசமான நிலையில் லக்னொ மருத்துவமனை ஒன்றில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்

மேம்பாட்டு கட்டத்தில் உள்ள இந்த ஏவுகணை இதுபோல பரிசோதிக்கப் படுவது இது இரண்டாவது முறையாகும்

கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் இப்பணியில் இணைந்து கொண்டனர் கடற்கரைப் பகுதியில் மேலும் பல மரங்கள் மற்றும் அலங்கார செடிகளை நட்டு பசுமைப் பரப்பை மேம்படுத்தவும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் வனத்துறை காப்பாளர் இப்பணிகளில் ஒருங்கிணைப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கடற்கரை மேம்பாட்டு திட்ட பணிகளில் துப்புரவு வசதிகள் வசதிகள் சேர்க்கப்படவில்லை என்பதால் திட்டத்தில் இத்தகைய வசதிகளையும் சேர்த்துக்கொள்ள துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார் பின்னர் ஜி

பாளையத்தில் உள்ள அரசான் குளத்தை பார்வையிட்ட அவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் குளத்தைச் சுற்றி வேலி அமைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்

நாராயணசாமி இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தினார் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி தலைமைனச் செயலர் திரு அஸ்வினி குமார் வளர்ச்சித் துறை ஆணையர் திரு அன்பரசு மற்றும் காங்கிரஸ் திமுக பிஜேபி சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வரைனவை பிஜேபி அல்லாத இதர அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆட்சேபித்தன

இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக ஆகிய எதிர்க் கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குப் பின்னர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான கல்வி கொள்கையை அமல்படுத்துவது சாத்தியம் அல்ல என்றார்

நகர்ப்புறங்களில் புயல் மழை மற்றும் வெள்ளம் போன்ற பேரிடர்கள் ஏற்பட்டால் மனிதாபிமான உதவிகளை எப்படி வழங்க வேண்டும் என்பது பற்றிய பயிற்சி ஒத்திகை இன்று புதுவையில் கிருஷ்ணா நகர் பகுதியிலும் காரைக்காலில் புதுத்துறை பகுதியிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடைபெற்றது கிருஷ்ணா நகரில் வெள்ளம் சூழ்ந்து இருப்பது போலவும் இரண்டு கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விட்டது போலவும் தேவாலயம் ஒன்றில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது போலவும் சூழ்நிலை ஒன்றை அதிகாரிகள் உருவாக்கி பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான உதவிகளை எப்படி எல்லாம் வழங்க வேண்டும் என்பது பற்றிய பயிற்சியில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறை ஊழியர்களை ஈடுபடுத்தினர்

தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் ஓடி ஒளிந்து இருந்த இவர்களை நேற்று போலீசார் பொறி வைத்து பிடித்து ரத்தக் கறை படிந்த ஆடைகள் மொபைல் தொலைபேசிகள் மற்றும் இரு சக்கர வாகனங்களை கைப்பற்றியுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அருண் என்பவர் கொலை செய்யப் பட்டதற்கு பழிவாங்கவே ஆறுமுகம் கொலை செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது

தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது வடகிழக்கு வங்கக் கடலில் புதிய காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி உருவகக் கூடும் என்றும் எதிர்பார்க்கப் படுகிறது

பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டித்தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டியில் சீன இணையைத் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது

நரேந்திர மோடி இன்று புதுடில்லி யில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி பயிலரங்கின் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் நிலவரங்கள் குறித்து உயர்நிலைக் கூட்டம் நடத்தியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று துப்ராயப்பேட் கடற்கரை மேம்பாட்டுப் பணிகளை மீண்டும் வார இறுதி ஆய்வு செய்தார் புதுவையில் புதிய கல்விக் கொள்கை வரைவு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தினார்